இணைந்தசெயல்படவேண்டியதன் அவசியம் குறித்தபிரதமர் நரேந்திரமோடிவலியுறத்தியுள்ளார்

மத்திய கமுகநீதித் துறை இணைஅமைச்சர் திருராம்தாஸ் அத்வாலேஉள்ளிட்ட பேர் போட்டியின்றிதேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்

இதுகறித்துவெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றம் ஆசிரியர்களின் பாதுகாப்பைஉறுதிசெய்யும் வகையில் இந்நடவடிக்கைமேற்கொள்ளப்பட்டுள்ளதாககூறப்பட்டுள்ளது

இதற்கிடையேஉரியநடவடிக்கைஎடுக்கப்பட்டுவருவதால் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் அச்சமடையவேண்டாம் என்றும் மத்திய மனிதவளமேம்பாட்டுத் துறைஅமைச்சர் திருரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கேட்டுக்கொண்டுள்ளாா்

ஏற்கெனவேதேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டிருந்தவடகிழக்குதில்லிபகுதிகளும் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஐசிஎஸ்இ தேர்வுகள் திட்டமிட்டபடிநடைபெறும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது

புனேமற்றும் மும்பையில் இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கைஅதிகமாகஉள்ளது அமெரிக்கா நெதர்லாந்து சிங்கப்பூர் பிலிப்பைன்ஸ் தபாய் இலங்கைஆகியநாடுகளிலிருந்துவந்தவர்களுக்கு இந்நோய் பாதிப்பு இருப்பதுகண்டறியப்பட்டுள்ளது

இந்நிலையில் மாநிலத்தில் நோய் தடுப்பு நடவடிக்கைகுறித்தஉயர்நிலைக்குழுகூட்டம் முதலமைச்சர் திருஅசோக் கெலாட் தலைமையில் நேற்று இரவு நடைபெற்றது

இந்தோனேஷியாவைசேர்ந்த இவர்கள் மதம் தொடர்பானநிகழ்ச்சியில் பங்கேற்கவந்துள்ளதாகதகவல்கள் தெரிவிக்கின்றன

தேசியவாதகாங்கிரஸ் கட்சியின் திருமதி ஃபவுசியாகான் சிவசேனாவின் திருமதிபிரியங்காசதர்வேதி காங்கிரஸ் கட்சியின் திருராஜீவ் சதவ் அகியோரும் மாநிலங்களவை உறுப்பினர்களாகதேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்

அஇஅதிமுகசா்பில் திரு மு தம்பிதுரை திருகேபிமுனுசாமிஆகியோரும் திமுகசா்பில் திருதிருச்சிசிவா திருஎன் ஆர் இளங்கோ திருபிசெல்வராஜ் ஆகியோரும் அஇஅதிமுகஆதரவுடன் தமிழ்மாநிலகாங்கிரஸ் கட்சித் தலைவர் கேவாசனும் மாநிலங்களவைஉறுப்பினர்களாகதேர்வு திரு ஜி செய்யப்பட்டுள்ளதாகசட்டப்பேரவைசெயலரும் தேர்தல் அதிகாரியுமாளதிருகே ஸ்ரீநிவாசன் தெரிவித்துள்ளார்

இதுகுறித்துஅந்நாட்டுதொலைக்காட்சியில் உரையாற்றியஅவர் நோய் தொற்றுதடுப்பு நடவடிக்கைகளில் அனைவரும் பங்கேற்கவேண்டுமென்றுவலியுறுத்தினார்

இதற்கிடையேபோர்ச்சுகல் நாட்டில் அவசரநிலைபிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது